இந்தியாவை ஐந்து லட்சும் கோடி டாலர் பொருளாதார நாடாக உருவாக்குவதற்கு ஏராளமான சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேச வளர்ச்சியும் மக்களின் வாழ்க்கை மேம்பாடும் அரசின் இரண்டு முன்னுரிமைகள் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் பெங்களுரு ஒபன் கோல்ஃப் சாம்பியன் பட்டத்தை அபினவ் லோஹன் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் இந்தியாவை ஐந்து லட்சும் கோடி டாலர் பொருளாதார நாடாக உருவாக்குவதற்கு வலுவான அடித்தளம் அமைக்க ஏராளமான சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் அசோசெம் அமைப்பின் நூற்றாண்டு விழா கருத்தரங்கில் பேசிய அவர் கடந்த ஐந்தாண்டுகளில் பல இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருப்பதால் நாடு வலுவடைந்துள்ளது என்றார் தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கை எட்டுவதற்கு நாட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து தங்களின் கடமைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

சவால்கள் எதையும் கண்டு தமது அரசு அஞ்சவில்லை என்றும் அவர் கூறினார் தொழில்துறை அமைப்பான அசோசெம் நூற்றாண்டு விழா கொண்டாடும் தருணம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்குமான அதன் இலக்குகளோடும் கனவுகளோடும் தொடர்புடையது என்று அவர் குறிப்பிட்டார்

இந்த விழாவில் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தேச வளர்ச்சியும் மக்களின் வாழ்க்கை மேம்பாடும் அரசின் இரண்டு முன்னுரிமைகள் என்று கூறினார் பொருளாதார வளர்ச்சிக்கு கடந்த ஐந்தாண்டுகளாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று கூறிய அவர் பணவீக்கம் கட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளது என்றார் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கைக்கு முந்தைய ஆலோசனைகள் பெறுவதள் ஒரு பகுதியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் அடிப்படை கட்டமைப்பு எரிசக்தி பருவநிலை மாற்றம் ஆகியவை சம்பந்தப்பட்டவர்களுடன் விவாதித்தார் இந்த கூட்டத்தில் மனை வணிகத்திற்கு நிதி வழங்குதல் கட்டுப்படியான செலவில் வீட்டு வசதி கடனுக்கான வட்டி விகிதங்களை குறைத்தல் போன்ற யோசனைகள் வழங்கப்பட்டதாக தெரிகிறது பருவநிலை மாற்றம் தொடர்பான விஷயத்தில் மின்சார வாகனங்களுக்கு ஆதரவு மாசு ஏற்படுத்தும் பழைய வாகனங்களை அழித்தல் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி மூலம் பொது போக்குவரத்தை இயக்குவதில் கவனம் செலுத்துவது காற்று மாசினை தடுக்க கூடுதல் நிதி ஒதுக்குவது போன்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன குடியுரிமை சட்டம் ஏற்கனவே உள்ளதுதான் என்றும் அதில் திருத்தத்தை மட்டுமே மத்திய அரசு செய்துள்ளது என்றும் பிஜேபி மூத்த தலைவர் திரு இலகணேசன் தெரிவித்துள்ளார்

நாட்டில் தற்போது உள்ள இஸ்லாமியர்களுக்கும் மற்ற மதத்தினருக்கும் இந்த திருத்தச் சட்டத்திருத்தத்தால் எந்த பாதிப்பும் இல்லையென்றும் அவர் கூறினார் உண்மையை திரிக்கும் சிலர்தான் குடியுரிமை திருத்தச்சுட்டத்திற்கு எதிராக போராடி வருகிறார்கள் என்றும் திரு இல கணேசன் தெரிவித்தார் ஒசூரில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிஜேபி மாநில பொதுச்செயலாளர் திரு நரேந்திரன் தலைமை தாங்கினார் விவசாயிகளுக்கு நகைக்கடன் வட்டி மானியத்தை நீட்டிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார்

அரியலூர் ரயில் நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட நிலைய மேலாளர் அலுவலகம் சிறப்பு விருந்தினர் தங்குமிடம் ஆகியவற்றை இன்று திறந்துவைத்தப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் உணவுப்பாதை முழு வளர்ச்சி அடையாததால் மூச்சுத்திணறல் ஏற்பட்ட பச்சிளம் குழந்தைக்கு பிறந்த முன்றாவது நாளிலேயே சவாலான அறுவை சிகிச்சை மூலம் இரைப்பையுடன் உணவுப்பாதை இணைப்பை ஏற்படுத்தி சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை சேர்ந்த தம்பதியினருக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்களை மருத்துவமனை முதல்வர் திரு பாவாஜிநாதன் பாராட்டினார் வாய்ஸ் பைட் பாலாஜிநாதன் செகண்ட்ஸ் இளம் பச்சிளம் குமந்தைகளுக்கு பிறவிலேயே ஏற்பட்ட கோளாறுகளை குழந்தை அறுவைசிகிச்சை நிபுணர்கள் அறுவை சிகிச்சை மூவமாக சரி செய்து அந்த இரண்டு குழந்தைகளும் நன்றாக உடல் நவம் தேறி வருகிறார்கள்

இங்கு குழந்தையை பரிசோகித்த மரத்தவர்கள் உடனடியாக அடுக்க நாளிலேயே அந்த குழந்தைக்கு உணவுக்குமாய் முற்றம் வளர்ச்சியடையாக நிலைமையை அமைரிக்கு அதற்குண்டான பரிசோதனைகள் செய்து உறுதிப்படுத்திக்கொண்டு அறவைசிகிச்சையின் மூலம் அந்த குழந்தையின் உணவுப்பாதை சரி செய்யப்பட்டு தற்போது அந்த குழந்தை நன்றாக உடல் நவம் தேறி வருகிறகு என்பதை மகிம்ச்சியாக கெரிவிக்குக்கொள்கிறேன் சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகை கிண்டி சிறுவர் பூங்கா அண்ணா பல்கலைக்கழகம் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற பகுதிகளில் உள்ள மான்களை வேறு இடத்திற்கு மாற்ற தமிழக வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி தீர்ப்பளித்துள்ளது

ஒரு லட்சம் ரூபாய் பிணைத்தொகையும் அதே தொகைக்கு இரு நபர் உத்தரவாதமும் அளிக்க வேண்டும் என நீதிபதி திரு சேஷசாயி தமது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை மதுரையில் தங்கியிருந்து மாவட்ட நீதிமன்றத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று அந்த உத்தரவில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது மாவட்டச் செய்திகள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்கள் குறைகளை கண்டறிந்து அவற்றுக்கு விரைவில் தீர்வுகாண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசின் முதன்மை செயவாளர் திரு டி எஸ் ஜவஹர் தெரிவித்துள்ளார் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி சார்பில் வேதியியல் துறையில் பன்னாட்டு கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது

ஒசூரில் தொழிலாளர் நீதிமன்றம் இன்று திறக்கப்பட்டது இதனை மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி கலாவதி திறந்துவைத்தார்

விளையாட்டுச் செய்தி பெங்களுரு ஒபன் கோல்ஃப் சாம்பியன் பட்டத்தை அபினவ் லோஹன் வென்றுள்ளார்